நரேந்திரமோடி இன்று ராஞ்சியில் தொடங்கி வைக்கிறாா்

திறந்து வைக்கிறார்

ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர்

பேரை அசாம் காவல்துறையினா் கைது செய்துள்ளனா்

தபாயில் நடைபெறும் ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது சூப்பர் ஃபோர் ஆட்டத்தில் இன்று இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பரவலாக ஒரே விதத்திவான மருத்துவ சேவை கிடைப்பதை இத்திட்டம் உறுதி செய்கிறது நாட்டின் அனைத்து மாநில மற்றும் யூனியன்பிரதேசங்கள் இதில் இணைந்துள்ளதாக இத்திட்டத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு இந்து பூஷண் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்தத் திட்டம் குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தியாவிற்கு இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டிலுள்ள ஏழை எளிய மக்களுக்கு நல்ல தரமான எளிதில் கிடைக்கக்கூடிய சுகாதார வசதிகளை நோக்கிய மிகப்பெரும் நடவடிக்கை இந்தத் திட்டம் என்றும் அவர் கூறியுள்ளார்

பிரதமின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின் தொடக்கவிழாவின்போது ஜார்கண்ட் மாநிலம் பைபாசு கோடெர்மா ஆகிய இடங்களில் அமைக்கப்பட உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவார் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய மையங்களையும் அவர் திறந்துவைப்பார் சிக்கிம் மாநிலத்தில் முதன்முறையாக விமானநிலையம் செயல்பாட்டுக்கு வரவிருக்கிறது பாக்யாங் நகரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை திறந்துவைக்கிறார்

நாட்டின் விமான போக்குவரத்து வரைபடத்தில் சிக்கிம் இடம்பெற இருப்பதோடு மத்திய அரசின் மண்டல போக்குவரத்து இணைப்பு திட்டத்திற்கும் இந்த முதலாவது விமான நிலையம் வசதியாக இருக்கும்

ஜம்மு காஷ்மீர் உள்ளாட்சி தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என மத்திய உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் வதோதராவில் நேற்று பிஜேபி தொண்டர்களின் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தத் தேர்தல் அனைத்து கட்சியினருக்கும் ஜம்மு காஷ்மீர் மாநில பொதமக்களை அனுகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தித் தரும் என்றார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள த்ரால் உபகோட்டத்தில் நடந்து வரும் பயங்கரவாதிகளுடனான மோதலில் பாதுகாப்பு படையினர் அடையாளம் தெரியாத பயங்கரவாதி ஒருவரை சுட்டுக்கொன்றனர் த்ரால் உபகோட்டத்தில் உள்ள ஆரிப்பால் குடியிருப்பு பகுதிகளில் பயங்கரவாதிகள் ஒளிந்து இருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் ரானுவம் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை ஜம்மு கஷ்மீர் காவல்துறையின் சிறப்பு நடவடிக்கைக் குழு ஆகியவை கூட்டாக தேடும் நடவடிக்கைகளை தொடங்கின சந்தேகிக்கப்படும் இடத்திற்கு பாதுகாப்பு படையினர் சென்றபோது மறைந்திருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர் பாதுகாப்பு படையினர் திருப்பி தாக்கியதில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்ட நிலையில் மேலும் இரண்டு பேர் அங்கே ஒளிந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் துப்பாக்கி சண்டை தொடர்கிறது ரஃபேல் போர் விமானங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற ரிலையன் டிஃபன்ஸ் நிறுவனத்தை இந்தியக் கூட்டாளியாக டசால்ட் விமான நிறுவனம் தெரிவு செய்திருப்பதாக பிரான்ஸ் அரசு கூறியுள்ளது இந்த ஒப்பந்தத்திற்கு இந்தியாவின் கூட்டாளியை தெரிவு செய்யும் விஷயத்தில் எந்த வகையிலும் தாங்கள் தலையிடவில்லை என்று பிரான்ஸ் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஒப்பந்தத்திற்காக இந்தியாவின் நிறுவனங்களை தெரிவு செய்ய பிரான்ஸ் நிறுவனங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

ரஃபேல் விமானங்களை தயாரிக்கும் டசால்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் உற்பத்தி என்ற கொள்கையின் படிதான் அனில் அம்பானி தலைமையிலான நிறுவனத்தை இந்திய கூட்டாளியாக தாங்கள் தெரிவு செய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது அசாம் மாநிலம் பார்பெட்டா மாவட்டத்தில் ஹிஜ்புல் முஜாஹிதின் தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக கருதப்படும் மூன்று பேரை காவல் துறையினா் கைது செய்துள்ளனா் இவர்கள் பற்றி கிடைத்த தகவல் அடிப்படையில் பார்பெட்டா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இவர்களை நேற்று இரவு கைது செய்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன

இவர்களிடம் ஹோஜாய் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு முகமையின் குழு விசாரணை நடத்தியுள்ளது நவீன நாகரிக உலகில் மின்சாரத்தின் தேவை அதிகமானது என்றாலும் மின்சாரத்தை சிக்கனப்படுத்துவது வீட்டுக்கு மட்டுமின்றி நாட்டுக்கும் இன்றியமையாதது இதனை கருத்தில்கொண்டு மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட மின்சார சிக்கனத் திட்டம் நாகை மாவட்டத்தில் நல்ல பயனை தந்துள்ளது இந்தத் திட்டத்தின் மூவம் குறைந்த செலவில் மிகுந்த பலன் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்

இதன்படி மும்பையில் நடைபெறும் விநாயகர் சிலைகள் ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தொவிக்கிறார் இந்த ஊர்வலத்தின் நிறைவில் கடலில் சிலைகள் கரைக்கப்படும் பிரபல இந்தி திரைப்பட தயாரிப்பாளர் திருமதி கல்பனா லாஜ்மி இன்று காலை மும்பையில ் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார்

கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழ்ந்ததாக அவரது சகோதரா் தேவ் வாஜ்மி தெரிவித்தாா் அவரது இறுதி சடங்குகள் இன்று நடைபெறும் பெண்களை மையப்படுத்திய திரைப்படங்களுக்கு இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் திரைக்கதை எழுதுபவராகவும் கல்பனா லாஜ்மி செயல்பட்டார் மாலத்தீவுகளில் மூன்றாவது அதிபர் தேர்தல் இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி நடைபெற்றுவருகிறது தற்போதைய அதிபா் திரு அப்துல்லா யாமின் மற்றும் எதிர்கட்சிகளின் வேட்பாளா் திரு இப்ராஹிம் முகமத் சோலிக் இடையே இத்தேர்தலில் நேரடி போட்டி நிலவுகிறது

தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது சூப்பர் நான்கு கற்றில் துபாயில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி பிற்பகல் ஐந்து மணிக்கு தொடங்கும் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றால் இறுதிப்போட்டியில இடம் பிடிக்கும் அபுதாபியில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி ஆப்கானிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது